நிபா வைரஸ் பரவாமல் தடுக்க மாநிலத்தில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சா டாக்டர்

இன்று ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீசை எதிர்கொள்கிறது

செய்தியாளர்களிடம் பேசிய முன்னதாக அவர் தமிழகத்தில் பள்ளி மாணாக்கருக்கான சீருடைகள் இம்மாத இறுதிக்குள் அனைத்து மாணாக்கருக்கும் வழங்கப்பட்டு விடும் என்றார்

திருச்சி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதுமக்கள் பழங்களை நன்கு கழுவி உண்ணுமாறும் அறிவுறுத்தினார்

உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கு மாணாக்கர் ஆன்லைன் மூலம் நாளைமுதல் விண்ணப்பிக்கலாம் என அவர் கூறினார் இதனிடையே தமிழகத்தில் பொறியியல் படிப்பிற்கான சான்றிதழ் சரிபார்ப்பு நாளை தொடங்குகிறது

மாணாக்கா் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்துகொள்ள வேண்டும் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது

கேரளாவில் நிப்பா வைரஸ் அச்சுறுத்தலை அடுத்து நீலகிரி மாவட்டத்தின் நாடுகாணி பாட்டவயல் தாழுர் சோலாடி நம்பியார்குன்னூ கக்கநள்ளா சோதனை சாவடிகளில் மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டு முழு மருத்துவ பரிசோதனை நடைபெற்று வருகிறது கேரளத்திலிருந்து தீவிரமாக காய்ச்சலுடன் வருபவர்கள் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்ட பின்னரே அனுமதிக்கப்படுவதாகவும் மாவட்ட சுகாதார பணிகள் இணை இயக்குநர் டாக்டர்

நிப்பா நோய் தொடர்பான துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் மக்களிடையே இந்நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தகவல் பலகைகள் எல்லைப்பகுதிகளில் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

நோய் தடுப்பு நடவடிக்கைகள் மாவட்டத்தில் தீவிரப்படுத்தி உள்ளதால் மக்கள் அச்சம் அடைய தேவையில்லை என்றும் ஆட்சித்தலைவர் திருமதி

காற்று மாசு உலகளாவிய சவால் என்றும் இதனை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த முயற்சிகளின் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார்

மும்பையில் ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு

டி எம்

பாதுகாப்பு அமைச்சரவை குழுவில் பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் ் திரு ராஜ்நாத்சிங் திரு அமீத்ஷா திருமதி

அமீத்ஷாவும் இருக்கும் நிலையில் முதலீடு மற்றும் வளர்ச்சிக்கான குழுவில் பிரதமரோடு உள்துறை நெடுஞ்சாலைத்துறை நிதித்துறை ரயில்வே துறை அமைச்சர்கள் இடம்பெற்றிருப்பார்கள்

ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் கருத்தரங்கு ஒன்றில் இன்று உரையாற்றிய அவர் இந்தியாவின் மாற்றம் குறித்த மக்களின் எதிர்பார்ப்பை அரசு நிறைவேற்றி இருப்பதாக கூறினார் நாட்டின் வளர்ச்சியில் வெளிநாட்டுக் கொள்கை முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் தெரிவித்தார்

இன்று டெல்லி பகுதிகளில் உள்ளவர்களுக்கும் நாளை கர்நாடகம் கேரளம் கோவா மாநிலத்தின் பயிற்சியாளர்களுக்கான பயிற்சி பட்டறை நடைபெறுவதாக அவர் குறிப்பிட்டார்

இதுகுறித்து திருச்சி ரயில்வே கோட்ட கூடுதல் மேலாளர் திரு

முன்னதாக சவுத்ஆம்டனில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா

பேல் நடால் ஸ்விட்சர்லாந்தின் ரோஜர்

பெடரரை எதிர்கொள்கிறார்

மகளிர் அரையிறுதி போட்டியில் நாளை இங்கிலாந்தின் ஜோஹண்ணா கோண்டா செக் குடியரசின் மார்க்கெட்டா ஓண்ட்ரோஸ்சுவா வை எதிர்கொள்கிறார்